பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது அனைத்து ஊடக நிறுவனங்களும் தங்களுக்குள் நெறிமுறைகளை வகுத்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியா மிக வேகமாக வளா்ந்துவரும் நாடாக திகழ்கிறது என்று பிரதம் திரு நரேந்திர மோடி

இந்தியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் சள்வதேச போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

இதையொட்டி மக்கள் அதிகாலையிலேயே வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனை வழிபட்டு வருகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு உற்றார் உறவினா்களுக்கும் நண்பா்களுக்கும் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்நாளை மேலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் பொங்கலை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் விடியவிடிய கரும்பு மஞ்சள் கொத்து பானை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது பிற மாநிலங்களில் மகரசங்கராந்தி பிஹூ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது வேளாண் பணிகளில் பேருதவியாக நாளைய தினம் இருக்கும் கால்நடைகளுக்கான மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது இதை முன்னிட்டு அங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

என ஆயிரக்கணக்கானோர் இன்று அதிகாலை முதலே அவளியாபூத்தில் குவியத் தொடங்கியுள்ளனர்

அவர்களுக்கும் மருத்தவ பரிசோதனைக்குப் பிறகே குழுவாக களம் இறக்கப்படுவார்கள் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பித்தளை அண்டாக்கள் சைக்கிள் குத்தவிளக்கு வேட்டி துண்டு போன்றவை பரிசாக வழங்கப்பட உள்ளள் ஜல்லிக்கட்ட பலரும் கண்டு களிக்க வசதியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே எல் இ டி டிவிக்களும் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்ட கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் மாவட்டத்தில் நடைபெறம் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் அவனியாரும் விழா கோலம் பூண்டுள்ளது மதனாயிலிருந்து ரகுறுண்ட்டி உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லுா் ஜல்லிக்கட்டு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இதை காண்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மதுரை வந்துள்ளனர்

என்று குடியரசுத் துணைத்தலைவர் சென்னையில் நேற்று நடைபெற்ற துக்ளக்இதழின் பொன்விழாவில் பேசிய அவர் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்குவது ஆகியவை ஜனநாயக ஆட்சி முறைக்கு உதவி செய்யும் என்று கூறினார் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டமன்றங்களில் ஒரு சுட்டத்தை அரசு கொண்டுவரும்போது அதை எதிர்க்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் சில கருத்துக்களை தெரிவித்தாலும் தேச நலன் என்று வரும்போது இந்த மோதல்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா மிக வேகமாக வள்ந்துவரும் நாடாக திகழ்கிறது என்று கூறினார் முடியவே முடியாது என்று கருதப்பட்ட விஷயங்கள் இன்று நிஜமாகியிருப்பதாகவும் ஆனால் சுயநல சக்திகள் நாட்டை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார்

ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்டவை தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவை என்று பிரதமர் தெரிவித்தார் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்தை மாநில அரசுகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக்கொண்டுள்ளார்

அத்தியாவசிய பொருட்களின் விலை உயா்வு பணவீக்கம் மற்றும் வேலையின்மையால் நாட்டின் நிதித்துறைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் முத்தத்தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் காய்கறிகள் உணவு தானியங்கள் சமையல் எண்ணெய் சமையல் ளரிவாயு உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாகவும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திர மோடியை அரசியல் ரீதியாக வெல்ல முடியாதவர்கள் குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரத்தை வவத்து மக்களிடம் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி பொதுச்செயலாளர் திரு ராம் மாதவ் குற்றம்சாட்டியிருக்கிறார் புவனேஷ்வரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிஸம திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக கூறினார்

அரசுப் பணிகளுக்கு ஆட்களைத் தேர்வு செய்யும்போது தனக்குள்ள பொறுப்புகளை தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் தட்டிக் கழிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது சிவில் நீதிபதி பணிக்கான தேர்வுக்கு ஷெடியூவ்ட் வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் சாதி சான்றிதழை உரிய நேரத்தில் சமா்ப்பிக்கவில்லை என்று கூறி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை எதிா்த்து அந்த நபா் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு கூறினர்

தமிழ்நாடு வக்ஃப் வாரிய நிர்வாகத்தை மாநில அரசே ஏற்றுக்கொள்ள முடிவு எடுத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இருவரி செய்திகள் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க ரானுவ முகாம் மீது இன்று அதிகாலை ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் சீனா ஒருபோதும் தலையிடாது என்று சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாங் யீ தெரிவித்திருக்கிறார்

இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஃபெரோஸ்பூர் அருகே ட்ரோன் போன்று தோற்றமளித்த ஒரு பொருளை எல்லைப் பாதுகாப்பு படையினா் சுட்டு வீழ்த்தினா் ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பிராட் பாண்ட் இணைப்பு பெரும்பாலான இடங்களில் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஜம்மு கஷ்மீரில் கடும்பொழிவில் சிக்கி ராணுவ வீரர்கள் நான்கு பேர் வீரமரணம் அடைந்தனர் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்